பிரதமர் திரு நரேந்திர மோடி மனிப்பூர் மற்றும் அசாம் மாநிலங்களில் பல்வேறு திட்டங்களை இன்று தொடங்கி வைப்பதுடன் பல புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார்

தேசிய தொழில் முனைவோர் விருது வழங்கும் விழா புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது

எடுத்துக் கொள்ளப்படுகிறது

காங்கிரஸ் தலைவர் திரு அகமது பட்டேல் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் அவர் விசாரணையை எதிர்கொள்ளவேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது இந்திய திரைப்பட விழா புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது

இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மணிப்பூர் மற்றும் அசாம் மாநிலங்களுக்கு இன்று செல்கிறார் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கும் அவர் பல புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார்

வளாகத்தை பிரதமர் இம்பாவில் உள்ள தனமஞ்சரி பல்கலைக்கழகத்தில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டும் பிரதமர் பின்னர் இம்பால் நகரில் நடைபெறும் பொதுக் கூட்டம் ஒன்றிலும் உரையாற்றவுள்ளார் அசாமின் சில்சாரில் நடைபெறும் பொது கூட்டத்திலும் பிரதமர் உரையாற்றுகிறார் தொழில் முனைவோர் விருது வழங்கும் விழா மத்திய திறன் மேம்பாட்டு துறை அமைச்சகத்தின் சா்பில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது

அயோத்தியில் சர்ச்சைக்குரிய நிலம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது தலைமை நீதிபதி திரு ரஞ்ஜன் கோகோய் நீதிபதி திரு எஸ் கே கவுல் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த வழக்கை விசாரிக்கிறது சர்சைக்குரிய இடத்தில் கட்டுமான பணிகளை மேற்கொள்வது தொடர்பாக பல்வேறு அமைப்புகள் கருத்துக்களை தெரிவித்துவருகின்றன எனினும் இப்பிரச்னைக்கு நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலேயே தீர்வு காணப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூறியிருந்தார் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு அகமது பட்டேல் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை எதிர்த்து பிஜேபி வேட்பாளர் தொடர்ந்த வழக்கை திரு அகமது பட்டேல் எதிர்கொள்ளவேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

காங்கிரஸ் அதிருப்தி சுட்டப்பேரவை உறுப்பினர்கள் இருவர் தமக்கு ஆதரவாக வாக்களித்தனர் என்றும் அந்த வாக்குகளை தேர்தல் ஆணையம் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை என்றும் பிஜேபி வேட்பாளர் திரு பல்வந்த்சிங் ராஜ்புத் குஜாத் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தாா் அந்த வாக்குகள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தால் தாம் வெற்றி பெற்றிருக்கமுடியும் என்று அவா கூறியிருந்தார் இந்த வழக்கை விசாரிக்கக்கூடாது என்று திரு அகமது பட்டேல் தாக்கல் செய்த மனுவை குஜாத் உயர்நீதிமன்றம் நிராகரித்தது இதை எதிர்த்து திரு அகமது பட்டேல் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தாா் இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி திரு ரஞ்ஜன் கோகோய் தலைமையிலான அம்வு குஜாத் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையை திரு பட்டேல் எதிர்கொள்ளவேண்டும் என்று உத்தரவிட்டது

சிறு குறு மற்றும் நடுத்தா தொழில்துறையில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் ஏற்றுமதி இதனால் அதிகரிக்கும் என்று டுவிட்டரில் அவர் தெரிவித்துள்ளார் இந்த சலுகையின் மூவம் விவசாயம் ஜவுளி தோல் கைவினைப் பொருட்கள் உள்ளிட்ட துறைகள் பலனடையும் என்று வர்த்தக அமைச்சகம் கூறியுள்ளது பிஜேபியின் நாடாளுமன்றக் குழு கூட்டம் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது பிரதமர் திரு நரேந்திர மோடி கட்சியின் தலைவர் திரு அமித் ஷா உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி உள்ளிட்டோா் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனா் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் சத்திஷ்கர் ஆகிய மாநில சுட்டப்பேரவைகளில் எதிர்கட்சி தலைவரை தேர்வு செய்வதற்கான குழு குறித்து இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக கட்சியின் மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ஜே பி நட்டா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் செயற்கை நுண்ணறிவு திறன் கிராமப்புற இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக அமையும் என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார் அகில இந்திய வானொலிக்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டியில் கிராமப்புறங்களில் சுகாதார சேவைகள் கல்வி விவசாயம் உள்ளிட்டவற்றை நவீனமயமாக்க செயற்கை நுண்ணறிவு திறன் உதவும் என்றார் இந்திய அறிவியல் திருவிழா அறிவியலை மக்கள் இயக்கமாக மாற்றியுள்ளது என்றும் இது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார் வித்யாலயா பள்ளிகளில் மாணவர்கள் தற்கொலை செய்துகொள்ளவதை தடுக்க செயல் நவோதயா திட்டக் குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளது மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் ஏற்படுத்தியுள்ள இந்த குழுவிள் தலைவராக மனநல மத்திய மருத்துவர் திரு ஜிதேந்திர நாக்பால் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த பள்ளி விடுதிகளில் தங்கி படிக்கும் மாணவர்களின் பிரச்னைகள் குறித்து இந்த குழு ஆய்வு செய்து அரசுக்கு அறிக்கை அளிக்கும் குழந்தைகளுக்கான இலவசம் மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத் திருத்த மசோதா மாநிலங்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டது மக்களவையில் இந்த மசோதா ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டுள்ளது

இந்திய திரைப்பட விழா புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது பத்து நாட்கள் நடைபெறும் இந்த விழாவை தகவல் ஒலிபரப்புத்துறை செயலாளர் திரு அமித் கரே தொடங்கி வைக்கிறார்

இதில் பங்கேற்க நழைவுக்கட்டணம் எதுவும் இல்லை என்றும் முதலில் வருவோருக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் இருக்கைகள் ஒதுக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது

முந்தைய காங்கிரஸ் அரசு கடன் வசூல் நடைமுறையில் சரியாக செயல்படவில்லை என்றும் தேசிய ஜனநாயக கூட்டனி அரசு திறம்பட செயல்பட்டு வருவதாகவும் முகநாலில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியுள்ளா் தேசிய கம்பெனி சுட்டத் தீர்ப்பாயம் மிகவும் நம்பகமான ஒரு அமைப்பாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜூலை ஒன்றாம் தேதிமுதல் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்கவேண்டும் என்றும் புதிய விதிமுறைகளின்படியே விற்பனை பொருட்களை அடைத்து விற்பனை செய்யவேண்டும் என்று இந்திய உனவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய அமைப்பு கூறியுள்ளது இதன் மூவம் இந்தியாவின் உணவு பாதுகாப்பு நடைமுறை அடுத்த கட்டத்திற்கு செல்லும் என்று அந்த அமைப்பின் தலைமை செயல் அதிகாரி திரு பவன் அகாவால் கூறியுள்ளார்

நாட்டிலுள்ள மின் உற்பத்தி நிலையங்களில் போதமான அளவு நிலக்கரி கையிருப்பில் உள்ளது என்று மத்திய அரசு கூறியுள்ளது

புதுதில்லியில்ன காற்றின் தரம் இரண்டாவது நாளாக நேற்றும் மோசமாக காணப்பட்டது

ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து தில்லிக்கு பிரசேதம் லாரிகள் உத்தர வருவதை கட்டுப்படுத்துமாறும் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளுக்கு அந்த ஆணையம் கடிதம் எழுதியுள்ளது

பாபுக் புயல் அந்தமாள் கடல் பகுதியை சனிக்கிழமை பிற்பகல் கடக்கக்கூடும் என்று போா்ட்பிளேயா வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

இது மேற்கு வடமேற்காக நகர்ந்து அந்தமான் கடல்பகுதியை நோக்கி நகரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

இன்று நடைபெறும் போட்டியில் அகமதாபாத் அணியும் அவாதே வாரியர்ஸ் அணியும் மோதுகின்றன